திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு தெரிவித்துள்ளது

திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நுகர்பொருள் வாணிபக் கழகம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத அரசு தமது அரசுதான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி தேசிய மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் நாட்டின் அடுத்த பிரதம சேவகனகாக நேர்மையான கடின உழைப்பாளி வர வேண்டுமா அல்லது விடுமுறையில் பொழுதுபோக்கிவிட்டு தேவைப்படும் போது மட்டும் நாட்டிற்கு வந்து ஊழல் செய்வோர் வர வேண்டுமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் அடுத்த தலைமுறையினரின் வளர்ச்சி பற்றி சிந்தித்து இரவு பகல் பாராது தாம் உழைத்து வருவதாகவும் அவர் கூறினார் பொதுப் பிரிவினரில் நலிவடைந்தவர்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்குவது புதிய இந்தியாவின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதுர் திரு நரேந்திர மோடியின் தன்னிகரற்ற தலைமைப் பண்பு மற்றும் அவரது ஆட்சியில் செயல்பாடுகள் அடுத்த தேர்தலில் பிஜேபிக்கு வெற்றியைத் தேடித் தரும் என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் பிஜேபி தேசிய மாநாட்டில் பேசிய அவர் பிரதமரின் சாதனைகளை கட்சித் தொண்டர்கள் மக்களிடம் எடுத்துரைக்குமாறு கேட்டுக் கொண்டார் எதிர்க்கட்சிகள் திசை திருப்பும் அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு அருண்ஜேட்வி குற்றம் சாட்டினார் பொதுப் பிரிவினரில் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பத்து சதவீத இட ஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்தத்திற்கு குடியரக தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவின்படி சிறுபான்மையினர் அல்லாத அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பத்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படும் மேலும் அரசுப் பணிகளிலும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் இந்த சட்டத்திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர் தாராளமயமாக்கல் தளியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக உலக நாடுகள் இந்தியாவை நெருங்கி வருவதாகத் தெரிவித்தார் தற்போதைய மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உலக அரங்கில் இந்தியாவுக்கு பிரகாசமான வாய்ப்பை பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டார்

அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் அதிகளவில் முதவீடு செய்வது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் இளையோர் நாடாளுமன்ற திருவிழாவை மத்திய இளைஞர்நலன் கேசிய மற்றம் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

இந்த நிகழ்ச்சிக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ரத்தோர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துகளுக்கு ஏற்ப இந்த இளையோர் நாடாளுமன்றம் நடத்தப்படுவதாகக் கூறினார் புதிய இந்தியா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மனதிற் கொண்டு இந்த விழாவில் கருத்து பரிமாற்றம் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் அடையாளம் தெரியாத தீவிரவாதிகளில் இருவர் சுட்டுக்கொல்லப்பட்டனர் கதபோரா என்ற கிராமத்தில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப் படையினர் அந்த இடத்தை கற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது தீவிரவாதிகள் சரமாரியாக கட்டதால் துப்பாக்கிச்சண்டை மூண்டதாக அம்மாநில காவல்துறைத் தலைவர் திரு தில்பக் சிங் கூறியுள்ளார் மேகதாதுவில் புதிய அணை கட்ட சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க மட்டுமே பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு தமிழகம் கேரளா புதுச்சேரி மாநிலங்களின் ஒப்புதல் பெற்ற பிறகே இந்தத் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது தமிழக டெல்டா விவசாயிகளின் நலன் எந்த வகையிலும் பாதிக்காத வகையிலேயே மத்திய அரசு இத்திட்டத்தை அணுகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடநாடு கொள்ளை சம்பவம் தொடர்பாக தம்மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தவறானவை என்றும் சும்பந்தப்பட்டவர்கள் மீது சுட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் வெளியிடப்பட்ட இது தொடர்பான வீடியோவில் தமக்கு எதிராக குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களில் துளியும் உண்மையில்லை என்றார் இத்தகவலை வெளியிட்டவா்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகா் தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகக் அவர் கூறினார்

அவா்கள் இதுவரை தம்மைப் பற்றி எதுவும் சொல்லாமல் திடரென இப்போது குற்றச்சாட்டு முன்வைப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றார் இந்த வீடியோ வுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் உள்துறை பொறுப்பிலிருந்து அவர் விலகிக் கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் கொள்கை பரப்புச் செயலாளர் திரு ஆ ராசா இதுதொடர்பாக நீதிமன்றக் கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று தெரிவித்தார் கூடியம்குகை பட்டறைபெரும்புதூர் அகழ்வாராய்ச்சிப் பணிகள் தொடரும் என்று தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக அலமாதியில் சுற்றுவாத் துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர்கள் திரு பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டனர்

ரேஷன் பொருட்கள் திருட்டு கொடர்பான வழக்கு நீகிபதி திரு கிருஷ்ணகுமார் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்த போது நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது

இருவரிச்செய்திகள் தமது அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அல்லது பதவி விலகலுக்கு ஆளான எஃப்பிஐ மூத்த அதிகாரிகள் சிவர் தமக்கு எதிராக சதித்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்

சீக்கிய மதகுருமார்களில் ஒருவரான குரு கோவிந்த் சிங் நினைவு நாணயத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டுநாள் பயணமாக உஸ்பெக்கிஸ்தான் சென்றுள்ளார் அங்கு அவர் முதலாவது இந்தியா மத்திய ஆசியா பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளார் ஏர்இண்டியா விமானங்களில் தரமான உணவுதாள் வழங்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் வருகிற மே மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என பொதுப்பணித் துறையின் கட்டடப் பிரிவு முதன்மை தலைமைப் பொறியாளர் திரு எஸ் மனோகர் தெரிவிததுள்ளார் தர்மபுரி மாவட்டத்தின் எந்த ஒரு இடத்திலும் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு எருது விடும் விழா சேவல் சண்டை ரேக்ளா பந்தயம் போன்றவற்றை நடத்தக் கூடாது என மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார்

அந்த அணிக்கான கோப்பையை சுட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினார்

இதையடுத்து இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பெங்களூரு ராப்டர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது